உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் இன்று தொடங்குகிறது இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர் திருமதி நிர்மவா கீதாராமன் தமிழ்நாடு வானூர்தி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கையை வெளியிடுகிறார்

மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியிருக்கிறார்

மேகதாது தடுப்பணை குறித்த கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்தியா நியூஸிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நேப்பியரில் இன்று நடைபெறுகிறது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் இன்று தொடங்குகிறது நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இந்த மாநாட்டை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார் இந்த மாநாட்டில் மத்திய பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு வானூர்தி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கையை வெளியிட்டு சிறப்புரையாற்றவுள்ளார் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை இரண்டாவது முறையாக தமிழக அரசு நடத்துகிறது இந்த மாநாட்டில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஃபிரான்ஸ் ஜப்பான் தென்கொரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கவுள்ளனர் தொடக்க விழாவிற்கு பிறகு தமிழக அரசின் தொழில் கொள்கை தொடர்பாக பல்வேறு கருத்தரங்குகள் நடைபெறவுள்ளன

நாளை மாலை நடைபெறும் நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றவுள்ளார் இந்த மாநாட்டில் மத்திய இணையமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் துணை முதலமைச்சர் திரு ஆபன்னீர்செல்வம் உட்பட பலர் கலந்து கொள்கின்றனர்

முதல்வருக்கு எதிராக ஆளுநரிடம் மனு அளித்ததாக திரு

அதற்குள் அங்கு தேர்தல் நடத்துவது குறித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அளித்த பதில்மனுவை நீதிபதிகள் ஏற்றுக் கொண்டு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர்

செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் சென்னை அருகே கொளப்பாக்கத்தில் நேற்று அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கிப் பேசிய அவர் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு நான்கு சீருடைகள் வழங்கப்படும் என்றார்

பின்னர் செய்தியார்களிடம் பேசிய அவர் வேலைநிறுத்தம் செய்துவரும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் உடனடியாக போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள்மீது அத்தியாவசிய பணிகள் பராமரிப்புச் சுட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுப்பது நிலைமையை பொறுத்தது என்றும் அமைச்சர் கூறினார்

இதுதொடர்பாக உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை மாநகர போக்குவரத்துக் கழகமும் அரசு விரைவு போக்குவரத்துக் கழகமும் அமல்படுத்தவில்லை என்று குட்டிக்காட்டி தூக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் விளித் கோத்தாரி அளிதா சுமந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி புதிதாக தயாரிக்கப்படும் பேருந்துகளில் பத்து சதவீத பேருந்துகள் மாற்றத் திறனாளிகள் எளிதாக பயணம் செய்யும் வகையில் மாற்றியமைக்கப்படும் என்று போக்குவரத்துக் கழகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறினார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இரண்டு வாரங்களுக்குள் போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் விரிவான பதில்மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூலம் முறைகேடு செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறிய திரு சையது ஷூஜா அந்த எந்திரங்களை தயார் செய்யும் இந்திய மின்னணுக் கழகத்தில் பணியாற்றவோ அந்த எந்திரங்களை வடிவமைக்கும் பணியிலோ ஈடுபட்டவர் அல்ல என்று அந்நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது வரும் மக்களவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அளவில் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம யெச்சூரி கூறியிருக்கிறார் திருநெல்வேலியில் நேற்று லெனின் சிலையை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் தேர்தலில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணிக் கட்சிகளை தோற்கடிப்பது நாடாளுமன்றத்தில் இடதுசாரிக் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது உள்ளிட்ட மூன்று அம்சங்களை வைத்து தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கவிருப்பதாக கூறினார் தமிழ்நாட்டில் பிஜேபி மற்றும் அஇஅதிமுகவிற்கு எதிரான திமுக தலைமையிலான அணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணை கட்டும் பிரச்சினையில் தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் அளிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழகத்தின் ஒப்புதலின்றி அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கமாட்டோம் என்று ஏற்கனவே மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரி அளித்த உறுதிமொழியை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்த அணை கட்டுமானம் தொடர்பாக தாங்கள் அனுப்பிய அறிக்கைமீது தமிழக அரசு எந்தக் கருத்தையும் கூறவில்லை என்று புதிய காரணம் ஒன்றை கர்நாடக அரசு கண்டுபிடித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் திருஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே கர்நாடக அரசு அளித்துள்ள விரிவான திட்ட அறிக்கையை நிராகரிக்குமாறு மத்திய அரசுக்கு தமிழக அரசு போதிய அழுத்தம் தர வேண்டும என்று திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கூட்டுறவு சங்கங்களுக்கான மூன்றாம் கட்ட தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

ராஜேந்திரள் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் தக்கோலம் அரக்கோணம் இடையே அமைக்கப்பட்டுள்ள புதிய அகல ரயில் பாதையில் நாளை மறுநாள் சோதனை ஒட்டம் நடைபெறவுள்ளது

ரஷ்யாவில் சைபீரியாவிலிருந்து மாஸ்கோ நோக்கி வந்தகொண்டிருந்த விமானத்தை வேறுபாதைக்கு திருப்புமாறு விமானியை எச்சரித்த நபர் கைது செய்யப்பட்டார்

ஐம்மு கஷ்மீர் மாநிலம் ராம்பன் மாவட்டத்தில் ஏற்பட்ட பனிப்புயலில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்தனர் கோவை அருகே நேற்று கழிவறைத் தொட்டியை குத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகளுக்கான குடற்பழு நீக்க முகாம் நாளைமறுநாள் நடைபெறவுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே தனியார் அரிசி ஆலையில் கொத்தடிமைகளாக இருந்த ஒன்பது பேர் மீட்கப்பட்டனர் தேசிய பென் குழந்தைகள் வாரத்தை முன்னிட்டு திருவள்ளூரில் நேற்று நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஷ்வரி ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் விவசாய விளைபொருட்களை மதிப்புகூட்டு பொருட்களாக மாற்றி விற்பதன் மூலம் விவசாயிகள் இரட்டிப்பு வருமானம் பெற முடியும் என்று அரியலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி விஜயலெட்சும் கூறியிருக்கிறார் இந்தியா நியூஸிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நேப்பியரில் இன்று நடைபெறுகிறது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடரை கைப்பற்றி வரலாற்றுச் சாதனை படைத்துள்ள இந்திய அணி அந்த உத்வேகத்துடன் இப்போட்டியை எதிர்கொள்கிறது இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மின்டன் போட்டியில் இன்று நடைபெறும் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் பி

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசிய வீரரை எதிர்கொள்கிறார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் சிறந்த டெஸ்ட் வீரர் சிறந்த ஒருநாள் வீரர் மற்றும் கடந்த ஆண்டின் சிறந்த வீரருக்கான கேரி சோபர்ஸ் விருது என மூன்று விருதுகளுக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் விராட்கோலி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வளரும் இளம் வீரர் விருது ரிஷப் பந்துக்கு வழங்கப்படவுள்ளது